பொருளாதார மேம்பாட்டுக்கான கூட்டாண்மையை விரிவாக்க இந்தியாவும் நேபாளமும் உடன்பாடு செய்துகொண்டுள்ளன

வேண்டும் என பயங்கரவாதிகளை பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டுள்ளார்

இடியுடன் கூடிய மழையும் சூறைக்காற்றும் இருக்கும் என வாளிலை ஆராய்ச்சித் துறை எச்சரித்துள்ளது

ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று

சன்ரைசஸ் ஹைதராபாத் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளும் இரவு எட்டு மணிக்கு மும்பையில் தொடங்கும் ஆட்டத்தில் மும்பை இண்டியன்ஸ் ராஜஸ்தான் ராயல் அணிகளும் மோதுகின்றன இனி விரிவான செய்திகள் இந்தியாவும் நேபாளமும் சமூகப் பொருளாதார மேம்பாட்டுக்கான கூட்டாண்மையை விரிவுப்படுத்த உடன்பட்டுள்ளன பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இரண்டு நாள் நேபாள பயணத்தின் போது நேற்று அவரும் நேபாள பிரதமர் திரு கே பி ஷர்மா ஒலியும் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது சமத்துவம் நம்பிக்கை மரியாதை பரஸ்பர நன்மை ஆகிய கொள்கைகளின் அடிப்படையில் இந்த விரிவாக்கம் இருக்கும் என்று கூட்டறிக்கை தெரிவிக்கிறது இருதரப்பு உறவுகளின் ஒட்டுமொத்த நிலவரத்தை ஆய்வு செய்ய இருதரப்பு அமைப்புகளின் முறையான கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டியதள் அவசியத்தை இந்த அறிக்கை வலியுறுத்துகிறது இந்தியா நேபாளத்திற்கு இடையே வர்த்தகப் பொருளாதார உறவுகளின் முக்கியத்துவத்தை இரு பிரதமர்களும் வலியுறுத்தினார்கள் பொருளாதார வளர்ச்சியைத் துண்டவும் இருநாட்டு மக்களின் பரஸ்பர பயணத்தை மேம்படுத்தவும் சாலை போன்ற இணைப்புகளின் பங்கினை இருதலைவர்களும் வலியுறுத்தினார்கள் ஆகாயம் நிலம் மற்றும் நீர்வழி இணைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை கூட்டாக எடுக்கவும் இரு பிரதமர்களும் உடன்பாடு தெரிவித்தனர்

இதுபற்றி அவர் தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தப் பயணம் நேபாள மக்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள பெரிய வாய்ப்பளித்தது என்று குறிப்பிட்டுள்ளார் ரம்ஜான் மாதத்தில் சண்டை நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பவர்கள் முதலில் துப்பாக்கியை ஏந்தியுள்ள பயங்கரவாதிகள் புனித குரானின் போதனைகளை கடைபிடிக்குமாறு கேட்டுக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியிருக்கிறார் ஜம்முவில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் சண்டை நிறுத்தம் என்பது ஒருதரப்பாக இருக்க முடியாது அது இருதரப்பு நடைமுறை என்றார் கஷ்மீர் பள்ளத்தாக்கிலும் எல்லைப் பகுதிகளிலும் ரம்ஜான் மாதத்தில் ஒருதரப்பாக சண்டை நிறுத்ததை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இதைத் தெரிவித்தார் கஷ்மீரில் மக்களை வன்முறைக்கு தூண்டிவிடுவதில் சமூக ஊடகங்களின் பங்கு பற்றி குறிப்பிட்ட அமைச்சர் இத்தகைய சமூக ஊடகங்களில் வெளியிடுவதற்கான பிரச்சார பொருளடக்கத்தை தயாரிப்பதற்கென பாகிஸ்தானில் ஸ்டுடியோக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார் ஆனால் மத்திய அரசு இவற்றிற்கு உரிய எதிர் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த்

நாளை ஆஜ்மீர் செல்லும் அவர் புஷ்கார் மற்றும் சூஃபி ஞானி க்வாஜா மொய்னுதீன் சிஷ்டி தர்காவிற்கும் செல்கிறார் பின்னர் குடியரசுத் தலைவர் மும்பை புறப்படுகிறார் குடியரசுத் தலைவரின் வருகையையாட்டி விரிவான பாதுகாப்பு செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விமான நிலையத்தில் ராஜஸ்தான் ஆளுநர் திரு கல்பாண்சிங் முதலமைச்சர் திருமதி வசுந்தரா ராஜே ஆகியோர் குடியரசுத்தலைவரை வரவேற்பார்கள் பின்னர் மாலை பிர்லா அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவரை ஜெய்ப்பூர் நாகர் நிகம் கௌரவிக்கிறது முன்னாள் குடியரசுத் துணைத் தலைவர் திரு பைரோள் சிங் ஷெகாவத் ஜன்சங் நிறுவன உறுப்பினர் திரு சுந்தர்லால் பண்டாரி ஆகியோர் நினைவாக இரண்டு திட்டங்களை குடியரசுத் தலைவர் தொடங்கிவைக்கிறார் செவ்வாய்க்கிழமை அன்று

மும்பையில் பாபா அணுசக்தி ஆராய்ச்சி மையத்திற்கு செல்லும் குடியரசுத் தலைவர் அங்கு அணுசக்தி துறையின் டிராம்பே நிலைய வசதிகள் பிரிவை தொடங்கிவைக்கிறார் இந்திய ரானுவ தலைமைத் தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் இலங்கையில் ஐந்து நாள் அரசுமுறைப் பயணமாக இன்று கொழும்பு செல்கிறார் தமது பயணத்தின் போது அவர் இவங்கை அதிபர் திரு மைத்ரி பால சிறிசேனா பிரதமர் திரு ரணில் விக்கிரமசிங்கே மற்றும் அந்நாட்டு ரானுவத் தலைவர்களை சந்தித்துப் பேசுகிறார் பரஸ்பரம் அக்கறையுள்ள விஷயங்கள் குறித்தும் இருநாடுகளுக்கும் இடையிலான ரானுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இருதரப்பினரும் பேச்சு நடத்துவார்கள்

கண்டி அருகே இந்திய ரானுவ உதவியுடன் அமைக்கப்பட்டுள்ள தகவல் தொடர்பு ஆய்வுக்கூடத்தையும் ஜென்ரல் ராவத் திறந்துவைக்கிறார் ஒடிஷா மாநிலம் போலாங்கிர் மாவட்டம் பெவ்பாரா வட்டத்தின் கீழ் வரும் குடுகாமல் வளப்பகுதியில் இன்று காவல்துறையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையிலான மோதலில் இரண்டு மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர் கிடைத்த தகவலின் அடிப்படையில் பாதுகாப்புப் படையினர் இந்த வளப்பகுதியில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது இருதரப்புக்கும் ஏற்பட்ட மோதலில் இந்த மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் வளப்பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தொடர்வதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பிஜேபி தேசியத் தலைவர் திரு அமித்ஷா ஒருநாள் பயணமாக இன்று கோவா செல்கிறார் இன்று மாலை பனாஜி அருகே பாம்போலிம் என்ற இடத்தில் ஷியாமா பிரசாத் அரங்கில் வாக்குச்சாவடி நிலையிலான கட்சித் தொண்டர்களிடையே அவர் உரையாற்றுகிறார்

ராஜஸ்தான் மாநிலத்தின் சில பகுதிகளில் புழுதிப்புயல் வீசக்கூடும் என்றும் அது தெரிவிக்கிறது

இந்தத் தாக்குதல்களுக்கு இதுவரை எவரும் பொறுப்பேற்கவில்லை சாந்தா மாரியா என்ற இடத்தில் குண்டை வெடிக்கச் செய்த பயங்கரவாதியும் உயிரிழந்தார்

இந்த குண்டுவெடிப்புகள் ஜகர்த்தாவில் ஐஎஸ் பயங்கரவாதிகள் சும்பந்தப்பட்ட சிறை பணயக் கைதிகள் தொடர்பாள சம்பவத்துக்கு தொடர்புடையவை என்று இந்தோனேஷியா உளவுத் தகவல் அமைப்பு தெரிவிக்கிறது

ஈராக்கில் ஐஎஸ் தீவிரவாதிகள் ஒடுக்கப்பட்டதற்கு பின்பு முதன்முறையாக நேற்று நாடாளுமன்றத் தேர்தல் நடைபெற்றது

நாடு முழுவதும் நடைபெற்ற இந்தத் தேர்தலின் போது பெரிய அளவில் அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று மாலை நான்கு மணிக்கு புனேயில் தொடங்கும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் சன்ரைசஸ் ஹைதராபாத் அணியும் மோதுகின்றன எட்டு அணிகள் பங்கேற்கும் இப்போட்டியில் இந்த இரண்டு அணிகள் முதல் இரண்டு இடங்களில் உள்ளன